நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களின் வாழ்க்கைத் தரத்தை உஜ்வாலா திட்டம் உயர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு

தமிழக சட்டப்பேரவையின் முதற்கட்ட கூட்டம் பரபரப்பான சூழ்நிலையில் நாளை கூடுகிறது

நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்

காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது

பிரதான் மந்திரியின் சமையல் எரிவாயு திட்ட பயனாளிகளுடன் நரேந்திரமோடி செயலிமூலம் இன்று கலந்துரையாடிய பிரதமர் இந்த திட்டம் சமூக ஆளுமையை மையமாகக் கொண்டிருப்பதாகக் குறிப்பிட்டார்

தூய்மை எரிசக்தி என்ற அரசின் திட்டம் எதிர்காலத்தில் அனைத்து வீடுகளுக்கும் கொண்டு செல்லப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்

உஜ்வாலா திட்டத்திற்கு பெண்கள் மற்றும் ஊரக மகளிர் இடையே மிகப்பெரிய வரவேற்பு காணப்பட்டதாகவும் அதனை தொடர்ந்து சமையல் எரிவாயு இணைப்பு இல்லாத வீடுகளுக்கு இணைப்பு வழங்க ழடிவு செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார்

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

வெங்கைய நாயுடு நாட்டின் வளர்ச்சியில் அறிவியல் மிகப்பெரிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணை தலைவர் திரு

இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிப்பதோடு தொழில் முனைவோர்களாக அவர்களை மேம்படுத்தும்வகையில் இந்நிறுவனத்தில் தொடங்கப்பட்டுள்ள வர்த்தக மேம்பாட்டு பிரிவிற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் பாகிஸ்தானுடன் சுமுக உறவுகளை இந்தியா கூறியஅவர் விரும்புவதாக அதேவேளையில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் கொள்கைகளை நிறுத்தவேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார்

வாக்குகள் வரும் வியாழக்கிழமை எண்ணப்பட்டு முடிவுகள் அன்றே அறிவிக்கப்பட உள்ளன

இதன்படி நாளை வனம் சுற்றுச்சூழல் மற்றும் தகவல் தொழில்நுட்பவியல் துறைகளின் மானியக்கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறும் இதனிடையே திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் எதிர்கட்சி தலைவர் திரு

க ஸ்டாலின் தலைமையில் கூடி இக்கூட்டத்தொடரில் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறைகள் குறித்து விவாதிக்கிறது

பன்னீர்செல்வம் இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார்

தூத்துக்குடியில் காவல்துறையினரும் சுமுகமான சூழ்நிலையை ஏற்படுத்த உரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார்

விரைவில் இயல்புநிலை திரும்பும் என்று நம்பிக்கை தெரிவித்தஅவர் தேவையில்லாமல் யாரையும் கைது செய்யும் எண்ணம் இல்லை என்றும் தெரிவித்தார் மருத்துமவனையில் சிகிச்சை பெறுபவர்கள் விரைவில் உடல்நலம் பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார்

விஜயபாஸ்கர் இன்று திறந்துவைத்தார்

இதன்மூலம் ரத்தநாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்பு கசிவு வெடிப்பு போன்ற நோய்களுக்கு நுண்துளைகள் மூலம் அதிநவீன சிகிச்சை அளிக்க முடியும் என்றார் தனியார் மருத்துவமனைகளில் இரண்டரை லட்சம் ரூபாய்வரை செலவாகும் இந்த சிகிச்சை சென்னை அரசு மருத்துவமனயில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின்மூலம் கட்டணம் இல்லாமல் அளிக்கப்படுவதாக கூறினார்

இந்நிகழ்ச்சியில் மருத்துவ உயரதிகாரிகள் கலந்துகொண்டனர்

உதகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியஅவர் போக்குவரத்தை சீர்படுத்தவும் உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றார்

திருச்சி கரூர் ரயில்பாதையில் பெட்டவாய்த்தலை குளித்தலை இடையே பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் இந்நடவடிக்கை

இதையொட்டி கன்னியாக்குமரி மாவட்டத்திற்கு இன்று உள்ளுர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு